வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

பிரதமர் திரு

மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைளில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பிரதமர் உரையாற்றி வருகிறார் புதுச்சேரி உட்பட அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்

அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் நிலவரங்களை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

அமித் ஷா சிஆர்பிஎப் படையினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிக கடினமான நிலப்பரப்பிலும் அபார அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சிஆர்பிஎஃப் படையினரின் துணிச்சல் மற்றும் வீரம் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுடெல்லியில் உள்ள சிஆர்பிஎஃப் நினைவிடத்தில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் சிஆர்பிஎப் படையினர் தங்களின் வாழ்வையும் மரணத்தையும் நாட்டிற்கே அர்ப்பணித்து இருப்பதாக அவர் கூறினார் நாட்டிற்கு எதிராக திரும்பி விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முன்பாக அவர்களை தேசிய நீரோட்டத்திற்கு மீண்டும் கொண்டு வரவே சிஆர்பிஎப் படையினர் முயற்சி எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற சிஆர்பிஎப் உதய நாள் விழாவில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு படையினரின் நலன்களை மேம்படுத்தவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் நிஜமான நிலவரங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் சுதந்திரத்தை பாதுகாப்பு படையினருக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள போதிலும் தீவிரவாதிகளுக்கு சரியான பதிலடி கொடுப்பது தான் அரசின் கொள்கையே தவிர பாதுகாப்பு படையினரை இழப்பது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் அடிப்படையான முக்கிய மாற்றங்களை கொண்டு வரவும் தரமான மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் பல்வேறு புதிய வசதிகளை தொடக்கி வைத்து பேசிய அவர் தற்போது நாட்டில் உருவாக்கப்பட்டு வரும் மருத்துவ வசதிகள் தேசிய அளவிலும் உலக அளவிலும் மிகச் சிறந்தவை என்றார் தரமான மூன்றாம் நிலை மருத்துவ சிகிச்சை வசதிகளை நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் விஸ்தரிக்க அரசு முக்கிய முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் மேலும் கூறினார் நகர்ப்புற புத்தாக்க பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக் கூடிய ஒரு அரசு தற்போது முதல்முறையாக மத்தியில் இருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

நாட்டில் வீடுகளுக்கான மொத்தத் தேவை முதலில் ஒரு கோடியாக நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் தற்போது இந்த இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டு புதிய இலக்கை எட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மைப் பணிகளில் சமுதாய வானொலிகள் முக்கிய பங்காற்றி வருவதால் நாட்டின் அனைத்து கடலோர பகுதிகளிலும் சமுதாய வானொலி மையங்களை அமைக்க அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய அரசின் செய்தி ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமீத் காரே தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் தமது அமைச்சகத்தின் கீழ் வரும் பல்வேறு ஊடக பிரிவுகளின் தலைவர்களுடன் மறு ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்திய அவர் வேளாண் அறிவியல் மையங்களால் அமைக்கப் பட்ட சமுதாய வானொலி நிலையங்கள் வானிலை பற்றிய தகவல்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றி வருவதால் பல்கலைக்கழகங்களிலும் சமுதாய வானொலி நிலையங்களை அமைக்க ஊக்குவிக்கப் படுவதாகத் தெரிவித்தார்

வாகனங்களை மக்கள் பெருமளவில் ஏற்பதை ஊக்குவிப்பதற்கான துணிச்சல் மிகுந்த முடிவு இது என்று குறிப்பாக மின்சார வாகனங்களின் உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர் இதேபோல மின்சார வாகனங்களின் மாற்று பேட்டரிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியும் குறைக்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரியுள்ளனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொண்டமாநத்தம் கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு கிராமவாசிகளின் குறைகளை கேட்டறிந்தார் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின்போது சமுதாயக்கூடம் அமைந்துள்ள பகுதி குப்பை கூளமாக இருப்பதை துணைநிலை ஆளுநர் கண்டறிந்து சமுதாய கூட வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் மகளிர் சுய உதவிக் குழுவினர் இப்பணியில் இணைந்து கொண்ட நிலையில் விவசாயி ஒருவர் தாமாகவே முன்வந்து டிராக்டரை எடுத்து வந்து நிலத்தை சமன்படுத்தும் பணிகளில் உதவினார் இவ்வாறு சமன்படுத்தப்பட்ட நிலத்தில் மரக்கன்றுகளை நடவும் வாலிபால் மைதானம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார் உள்ளூர் மகளிர் கூட்டமைப்பினர் மூலம் சமுதாய கூடத்தை நிர்வகிக்க அனுமதிக்கும்படி கிராமவாசிகளை அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தொண்டமாநத்தம் பகுதியில் உள்ள சின்ன ஆயி குளம் மற்றும் பெரிய ஆயி குளத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் சின்ன ஆயி குளம் ஆக்கிரமிப்புகளால் பாதிக்கப்பட்டு நீர் வரத்து அடைபட்டு போய் இருப்பதை கண்டறிந்தார்

அண்மையில் வெளியிடப்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்களுக்கான அவுட்லுக் ஐகேர் தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக் கழகங்களுக்கு இடையே பதினோராவது இடத்தை பிடித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு முயற்சியே இதற்கு காரணம் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மீத் சிங் கூறியுள்ளார்

அண்மையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

முன்னாள் குடியரசுத்தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் நான்காம் ஆண்டு நினைவு நாளான இன்று ராமேஸ்வரம் பகுதியில் பேய்க்கரும்பு கிராமத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான மக்களும் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் அஞ்சலி செலுத்தினர் அப்துல் கலாமின் மூத்த சகோதரர் திரு முத்துமீரான் மரைக்காயர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலாம் நினைவிடத்தில் தொழுகை நடத்தினர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் ஒரு கோடி மரக்கன்றுகளை நடுவதற்கான மாபெரும் இயக்கத்தை டாக்டர் அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை அமைப்பு இன்று தொடக்கியுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி இன்று புதுவையில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசுக் கொறடாவுமான திரு அனந்தராமன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டுப் புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார் காங்கிரஸ் பிரழுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காரைக்காலில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணனை தவறாகப் பேசி மிரட்டும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதற்காக திருநள்ளாறு இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மேலும் இருவர் தேடப்பட்டு வருகிறார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மின்சார வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதை மோட்டார் வாகன உற்பத்தி துறையினர் வரவேற்றுள்ளனர் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொண்டமாநத்தம் கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் கலால் வரி உயர்வு காரணமாக புதுவையில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது